சமூக தடைகளை கடந்து சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்ய தொழில்நுட்ப உதவி தேவைப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பாட்னா சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது வெளிநாட்டு நன்கொடைகள் குறித்து கண்காணிக்க இணையதள பகுப்பாய்வு மென்பொருளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கிவைத்தார் கருப்பு பணத்தை வெளிகொண்டுவருவதிலும் வருமான வரி ஏய்ப்பை தடுப்பதிலும் மக்கள் பங்களிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் சன்மானம் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது

விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நிறைவடைந்தபின் இரண்டாவது முறையாக ஆய்வு கெப்யப்பட்டுள்ளது என்றும் வரும் நாட்களில் இதனை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பொலிவுறு நகரங்களை உருவாக்கவும் திறன் வளர்ச்சிக்குமான தொழில்நுட்பத்தில் இரு நாடுகளும் ஒத்துழைப்போடு செயல்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் பின்னர் திரு நரேந்திர மோடிக்கு திரு லீ விருந்தளித்து கௌரவித்தார்

சிங்கப்பூரில் உள்ள நபாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் புதிய கண்டுபிடிப்புகளின் தேவையை அவர் வலியுறுத்தினார் சமூக தடைகளை கடந்து சிறந்த நீர்வாகத்தை உறுதி செய்ய தொழில்நுட்ப உதவி தேவைப்படுவதாக அவர் கூறினார்

இங்கு நடைபெற்ற கண்காட்சி ஒன்றில் திரு மோடி சமூக ரோபோ ஒன்றுடன் உரையாடினார்

ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவி பாதுகாப்பு கட்டமைப்புகளை தகர்க்க சதி திட்டம் தீட்டியுள்ளதாக கிடைத்த புலனாப்வு தகவலையடுத்து எல்லை பகுதி முழுவதும் ரானுவத்திற்கு முழு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் முழு அளவில் உஷார் படுத்தப்பட்டு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும்பட்சத்தில் தக்க பதிலடி கொடுக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதிகள் அதிகளவு கையெறி குண்டுகளையும் புதை குண்டுகளையும் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் செல்லும் பாதையில் வைத்திருப்பதாக தகவல் கிளடத்துள்ளது என்று பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வாரத்தில் தற்கொலை பளடயினரை கொண்டும் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் சதி செய்திருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதளிடையே தெற்கு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் ஈத்கா கிராசிங் என்ற இடத்தில் இன்று காலை அடையாளம் தெரியாதா தீவிரவாத குழுவினர் மத்திய ரிசர்வ் படையினர் சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் நேற்று நள்ளிரவில் அதே பகுதியில் வீரர்கள் தங்கியிருந்த கூடாரத்தில் கையெறி குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன பிரான்ஸ் இந்தோனேஷியா நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள ராணுவ ஒத்துழைப்பு நாட்டின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஆட்சி அதிகாரம் ஒரு இடத்தில் இல்லாமல் உலகம் முழுவதிலும் பரந்த விரிந்து இருப்பதை சுட்டிக்காட்டி இந்தியா ஆசிய மண்டலத்தில் மட்டுமின்றி ஒட்டு மொத்த உலகையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுததுள்ளது என்று குறிப்பிட்டார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களுக்கான அதிகாரத்தை பெற்றுதருவது மட்டுமின்றி பெண்கள் தலைமையில் முன்னேற்ற பாதையில் செல்ல மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்தல் சட்டத்தின்கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு அமைப்புகள் பெறுகின்ற நன்கொடைகள் மற்றும் அதன் பயன்பாடு குறித்து அறிந்தகொள்வதற்கான இணையதள பகுப்பாய்வு மென்பொருளை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கிவைத்தார் இந்த மென்பொருள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் வங்கிக்கணக்குகளுடன் இணைக்கப்படும் என்று உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்தல் சட்டத்தின்கீழ்

ஊழலை ஒழிக்க அனைத்துத்துறையிலும் வெளிப்படைத்தன்மையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயவ்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் கோவையில் மத்திய அரசின் நான்காண்டு சாதனைகளை செய்தியாளர்கள் கூட்டத்தில் விவரித்த அமைச்சர்

துய்மை இந்தியா திட்டத்தின்கீழ

பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பெட்ரோல் டீசலை ஜி எஸ் டீ வரிக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் பெட்ரோலியப் பொருட்களில் கிடைக்கும் வரியின் மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் கூறினார் கருப்பு பணத்தை வெளிகொண்டுவரவும் வரிஏய்ப்பை கணிசமாக குறைக்கும் நோக்கிலும் பினாமி பரிமாற்றம் குறித்த தகவல் தருவோருக்கு சன்மானம் வழங்கும் திட்டத்தை வருமான வரித்துறை அறிவித்துள்ளது வருமான வரித்துறையில் உள்ள பினாமி தடுப்பு இணை மற்றும் கூடுதல் ஆணையர்களை தொடர்புகொண்டு பினாமி பரிமாற்றம் குறித்த தகவல்கள் தெரிவிக்கும் நபருக்கு ஒரு கோடி ருபாய் வரை பினாமி தகவல் திட்டத்தின்கீழ் சன்மானம் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

பினாமி பரிமாற்றம் குறித்த தகவல் தெரிவிப்போர் குறித்த விவரம் வருமான வரித்துறையால் வெளியிடப்படமாட்டாது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரளவு குறைந்தது மற்றும் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு சற்று உயர்ந்துள்ளது போன்ற காரணங்களால் பெட்ரோல் டீசல் விலை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒவ்வொரு மாநிலத்திலும் விதிக்கப்படும் வாட் வரியில் உள்ள மாற்றங்கள் காரணமாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் காணப்படுகிறது

இஸ்லாமாபாத்தில் உள்ள அதிபர் மாளிகையில் அதிபர் மமூன் ஹுசேன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட சில மணி நேரத்தில் புதிய காபந்து பிரதமராக ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களால் நசீருல் முல்க் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரெஞ்ச் ஒபள் டென்ளிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கான ஆட்டத்தில் யூகி பாம்ரி திவிஜ் ஷரண் இணை தோல்வியடைந்தது